குடியரசுத் தலைவர் திரு

உற்பத்தித் துறையில் அறிவுத்திறனை பயன்படுத்தி புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதன் வளர்ச்சிபெற முடியும் என்று மத்திய சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மூலம் நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

பதினைந்தாவது நிதிக் குழுவின் ஆலோசக குழுக் கூட்டம் நிதிக் குழுத் தலைவர் திரு என் கே சிங் தலைமையில் காணொளி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது

குடியரசுத் தலைவர் திரு

மடகாஸ்கருடன் இந்தியாவுடனான நட்புறவு ஆழமானது என்று அவர் கூறியுள்ளார் உற்பத்தித் துறையில் அறிவுத்திறனை பயன்படுத்தி புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் வளர்ச்சிபெற முடியும் என்று மத்திய சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

தற்போதுள்ள பொருளாதார மந்தநிலையை போக்குவரதற்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிறுவனங்களின் பங்களிப்பினால்தான் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வீதம் அதிகரித்து ஏற்றுமதியும் வேலைவாய்ப்பும் உயர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார்

இந்த வழக்கு விசாரணையின்போது ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா ரத்து செய்யப்படும் தேர்வுகளுக்காக வழங்கும் மதிப்பெண் குறித்த புதிய முறையையும் தெரிவித்தார் தேர்வை முழுமையாக எழுதிய மாணவர்களுக்கு அதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் மூன்று பாடங்களுக்கு அதிகமாக தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அந்த பாடங்களில் அவர்கள் பெரும் மதிப்பெண்களின் சராசி அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்று அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதிக மதிப்பென் பெற தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கு மட்டும் பின்னர் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது பதினைந்தாவது நிதிக் குழுவின் ஆலோசக குழுக் கூட்டம் நிதிக் குழுத் தலைவர் திரு என் கே சிங் தலைமையில் காணொளி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் பொருளாதார சூழல் குறித்த விவாதம் நடைபெற்றது

சமுக இடைவெளி கடைபிடித்தல் உள்ளுர்களில் கட்டுப்பாடுகள் என பல காரணங்களால் வர்த்தக நடவடிக்கைகள் இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை மத்திய மாநில அரசுகளுக்கான வரிகள் வசூலிக்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது அரசின் கடன்தொகை குறித்தும் பொது சுகாதாரம் ஏழை மக்களுக்கு அரசின் நிதியுதவி மற்ற பொருளாதார நடவடிக்கைக்ள குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது

இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சா் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் மூத்த அமைச்சா்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பயனாளிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடினார்

மத்திய அரசு மற்றும் மருத்துவ நிவுணர் குழுவினரின் பரிந்துரையின் அடிப்படையில் ஊரங்கு குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் எடுத்த கடும் நடவடிக்கைகளின் காரணமாக தமிழகத்தில் நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பு மிகக்குறைவு என்றும் அவர் தெரிவித்தாா் ஊரடங்கு காரணமாக நோய் தொற்று பெருமளவு கட்டுப்படுத்தப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்